செய்யப்படவில்லை என்று மருத்துவ நிபுணர் குழுவினர் தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப்பொருள்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

பதப்படுத்துதல் பிரிவை மேம்படுத்த மத்திய உணவுப் பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமியுடன் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக்கு பின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவினர் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த முழுஊரடங்கு மட்டுமே தீர்வாகாது என்றும் புதிய வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் பொதுமுடக்கத்தை நிரந்தரமாக்கி கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பது சரியான நடவடிக்கையாக அமையாது என்றும் இருப்பினும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை இரட்டிப்பாவதை ஊரடங்கு கட்டுப்படுத்தியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் சென்னையை போன்றே பிற மாவட்டங்களிலும் மருத்துவ பரிசோதனையை அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறிய இக்குழுவினர் பொதுப்போக்குவரத்தால் சில மாவட்டங்களில் கோவிட் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் திருச்சி மதுரை வேலூர் திருவண்ணாமலையில் கடந்த ஒரு வார காலமாக கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய இக்குழுவினர் சென்னையில் பின்பற்றப்படும் நோய்த்தடுப்பு முறைகளை பிற நகரங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார்கள் சென்னையில் பரிசோதனைகள் அதிகமாக இருப்பதால் பாதிப்புகளும் அதிகமாக காணப்படுவதாக கூறினர் காய்ச்சல் சுவை உணர்வின்மை போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பரிசோதனைகள் செய்துகொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர்

காமராஜ் தமிழகத்தில் தேவையான அத்தியாவசிய உணவுப்பொருள்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

சென்னை தேனாம்பேட்டையில் காய்ச்சல் கண்டறியும் மருத்துவ முகாமை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரிசோதனை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நோய்த்தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார்

சென்னை அயனாவரத்தில் கோவிட் தடுப்பு பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கருப்பணன் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் எதுவும் செயல்படவில்லை என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

இத்தகைய நிறுவனங்கள் மாற்றுத்தொழில் செய்ய தமிழக அரசின சார்பில் அறிவுறுத்தப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார் கூட்டுறவு கடனை பயனாளிகள் உரிய காலத்தில் செலுத்துவதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

ஹர்சிம்ரத் கோவிட் தொற்று நெருக்கடியை வாய்ப்புகளாக மாற்றி உணவு பதப்படுத்துதல் பிரிவை மேம்படுத்த மத்திய உணவுப் பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி

காணொலி மூலம் உணவுத்துறை கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் அனைத்து இடங்களிலும் அத்தியாவசிய உணவு பொருட்களை கொண்டு சென்ற அரசின் முயற்சிகளால் நாடு தழுவிய ஊரடங்கு வெற்றிகரமாக அமைநததாக குறிப்பிட்டார் நம் நாட்டில் காணப்படும் ஏராளமான வள ஆதாரங்களால் பொருளாதார வாய்ப்புகளுக்கான மையமாக பிறநாடுகள் இந்தியாவை ஏறெடுத்து நோக்குவதாக சுட்டிக்காட்டிய அவர் உணவுத்துறை நிறுவனங்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றார் இந்தியாவில் உள்ள உணவு பிரிவு வாய்ப்புகளை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவின் வளமிகு ஊட்டச்சத்து உணவுகளின் பயன்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

இதுகுறித்து அகில இந்திய வானொலி செய்தியாளரிடம் பேசிய அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாணவர் மீதும் கவனம் செலுத்தப்படும என்றும் உறுதியளித்தார்

கோவிட் மாவட்டம் நாமக்கல்லில் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகளுக்கு கோவிட் தொற்று கண்டறியப்பட்டதையடுத்து நகராட்சி அலுவலகமும் மொத்த விற்பனை காய்கறி சந்தையும் மூடப்பட்டுள்ளது

கிருஷ்ணிகிரி மாவட்டம் பர்கூர் பேரூராட்சி பகுதிகளில் நோய்த்தடுப்பு பணிகளை மாவட்ட சிறப்பு கூடுதல் கண்காணிப்பு அலுவலர் பீலா ராஜேஷ் ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுபநிகழ்ச்சிகள் குறித்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி